மே தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பி எல்

வேட்புமனுக்களை திரும்பப்பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும்

பிரதமர் திரு நரேந்திரமோடி பீகார் மாநிலம் முஸாபர்பூர் உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரேஜ் பாராபங்கி பகுதிகளிலும் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்திய பிரதேச மாநிலத்தில் டிக்கம்கர் தாமோஹ் பண்ணா ஆகிய இடங்களில் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறார்

இதனால் காற்றாலை மின் உற்பத்தியும் அதிகரித்துள்ளது

எடப்பாடி கே

தமது வாழ்த்துச்செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் அயராது உழைக்கும் தொழிலாள பெருமக்கள் நலமுடனும் வளமுடனும் மகிழ்வாக வாழ்ந்திட வாழ்த்தியுள்ளார் தொழிலாளர்களின் வாழ்வில் இன்பம் பொங்கிடவும் மகிழ்ச்சி தவழ்ந்திடவும் திமுக தலைவர் திரு

க

நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் திராவிட கழகத்தலைவர் திரு

ஆலங்குளத்திலிருந்து மாரந்தை நோக்கி சென்றுகொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து தென்காசியிலிருந்து நெல்லை நோக்கிவந்துகொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது

அரியலூரில் உள்ளாட்சி தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் இன்று பேசிய அவர் உள்ளாட்சி வாக்குச்சாவடிகளுக்கான வரைவு பட்டியலில் ஆட்சேபனைகள் கருத்துக்கள் போன்றவை நாளை மறுநாளுக்குள் சம்மந்தப்பட்ட அலுவலர்களிடம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

பி எல்

ப்ளே ஆ ்ப் சுற்றிலிருந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களுரு ஏற்கனவே வெளியேறி உள்ள நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்றைய போட்டியில் வெற்றிபெறுவதன் மூலம் ப்ளே ஆ ப் சுற்றுக்கு நுழைவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளதால் இந்த ஆட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது சென்னை சூப்பர்கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் ஏற்கனவே ப்ளே ஆ

பிரணாய் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர்